நரேந்திரமோடி கூறியுள்ளார் அவசரநிலையை அச்சமின்றி எதிர்த்த அனைவருக்கும் நாடு தலை வணங்குவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் சுகாதார குறியீடு குறித்து இன்று நிதிஆயோக் வெளியிட்டுள்ள பட்டியலில் கேரளம் ஒட்டுமொத்த செயல்பாட்டில் முதல் இடம் வகிக்கிறது புதுச்சேரியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுப் பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் வலுவான பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியா ஒன்றே நமக்கு வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற இருஅவைகளின் கலப்பு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு இன்று மக்களவையில் பதில் அளித்து பேசிய அவர் குடியரசுத் தலைவரின் நாடாளுமன்ற உரை நாட்டு மக்களின் எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் குறிக்கும் வகையில் அமைந்திருந்ததாக கூறினார்

நரேந்திரமோடி குறிப்பிட்டார் வளர்ச்சிப் பாதையில் இருந்து அரசு ஒருபோதும் விலகவில்லை என்றும் மக்கள் நலன் மற்றும் நவீன உள்கட்டமைப்பு மீதே தாங்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார் அனைவருக்கும் வீடு என்னும் கனவை நனவாக்க இயன்ற எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

இத்திட்டங்களில் சாதனை அளவிலான முதலீடுகள் அமலாக்க வேகம் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மற்றும் பொதுமக்களின் பங்கேற்பு காணப்பட்டதாகவும் இதே ரீதியில் நகர்புற கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்த அரசு உறுதிப் பூண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அவசர நிலையை அச்சமின்றி வலுவாக எதிர்த்த மகத்தான தலைவர்கள் அனைவருக்கும் நாடு தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அவசரநிலை பிரகடனமும் அதைத் தொடர்ந்து நிகழ்ந்த சம்பவங்களும் இந்திய வரலாற்றின் இருண்ட அத்தியாயம் ஒன்றையே குறிப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

அனைத்து மாநிலங்களின் சுகாதாரக் குறியீடு குறித்து நிதிஆயோக் இன்று வெளியிட்டள்ள பட்டியலில் கேரளம் பெரிய மாநிலங்களுக்கு இடையே ஒட்டுமொத்த செயல்பாட்டில் முதலிடம் வகிக்கிறது

முந்தைய ஆய்வுடன் ஒப்பிடுகையில் இம்முறை கணிசமான அளவில் முன்னேற்றம் கண்டுள்ள மாநிலங்களின் பட்டியலில் அரியானா ராஜஸ்தான் ஜார்கண்ட் ஆகிய மாநிலங்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன நிதிஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமார் இதுபற்றிய விவரங்களை இன்று புதுடெல்லியில் வெளியிட்டு பேசுகையில் சுகாதாரக் குறியீடுகளை மேம்படுத்த மத்திய அரசு மாநிலங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார் நிதிஆயோக் உறுப்பினர் திரு

பால் அகில இந்திய வானொலி செய்தியாளர்களிடம் பேசுகையில் சுகாதாரக் குறியீடுகளின் அடிப்படையில் மாநிலங்களை தரவரிசைப்படுத்துவதால் மாநிலங்களுக்கு இடையே போட்டி உணர்வு அடிப்படையிலான கூட்டாட்சி மேம்படும் என்றார் எங்கேங்கே குறைகள் உள்ளன என்பதை கண்டறிந்து சரியான திசையில் மாநிலங்கள் பயணிக்க இதனால் ஏதுவாகும் என்றும் மத்திய அரசின் சுகாதாரத்துறை செயலர் திருமதி ப்ரீத்தி சுதன் கூறினார்

புதுச்சேரியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுப் பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்து இன்று தலைமை செயலக கருத்தரங்க வளாகத்தில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் திரு கமலக்கண்ணன் தலைமைச் செயலர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்திற்கு பின்னர் திரு நமச்சிவாயம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரியில் அனைத்துத் தரப்பு மக்களுக்கும் தரமான தொடர்பாகவும் குடிநீர் வழங்கவும் மழைநீரை சேகரிப்பது நீர்நிலைகளை தூர்வாருதல் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார் மழை நீர் சேகரிப்பு பணிகளைக் கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

விவசாயிகள் அரசிடம் அனுமதி பெற்று ஏரிகளில் வண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரியில் அமைச்சர்களின் அலுவலகங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களின் நிதியை செலவிட்டதாக எழுந்த புகார் குறித்து விசாரணை நடத்துமாறு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி ஊழல் தடுப்புப் பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார் சட்டவிதிகளை மீற உதவிப் புரியும் அதிகாரிகளும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புடையவர்களே என்று வாட்ஸ்அப் பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டதால் இழக்கப்பட்ட வேலை நாட்களை ஈடுகட்டும் வகையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இன்று கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தனியார் பள்ளிகளின் கல்விக் கட்டணங்களை வரைமுறைப்படுத்தக் கோரி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மற்றும் இளைஞர் பெருமன்றம் சார்பில் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது அப்போது அரசுப் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கோஷம் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தடுப்பூசி மூலம் தடுக்க தகுந்த நோய்களின் கண்காணிப்பு குறித்து மாநில நிலையிலான தொடர் மருத்துவப் பயிலரங்கு புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெற்றது உலக சுகாதார அமைப்பின் கண்காணிப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் சாய்ரா பானு மற்றும் ஜிப்மர் தடுப்பு மருத்துவத் துறை பேராசிரியர்கள் கருத்துரை வழங்கினர்

அன்பு ஆபிரகாம் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் நிர்வாகத்தின் ஒப்புதல் இன்றி சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அட்டவணை இன மாணவர்களுக்கான கல்வி உதவித் தொகையை ஒரே தவணையில் முழுமையாக வழங்க அரசு உறுதி செய்திருப்பதாக மத்திய சமுக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர் சந்த் கெலோட் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் இதுதொடர்பான கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்த அவர் கல்வி உதவித்தொகை திட்டங்களில் புது வடிவத்தில் மாற்றி அமைக்கப்படுவதாகவும் கூறினார்

இதனால் கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு போதிய நிதி கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் மாநில அரசுகளின் நிதிச்சுமையை குறைக்கவும் ஏதுவாகும் என்று அமைச்சர் மேலும் கூறினார் நாட்டில் தீவிரவாதச் செயல்பாடுகள் கணிசமான அளவில் குறைந்திருப்பதாக இன்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் தீவிரவாத சம்பவங்கள் குறைந்துள்ளன தீவிரவாதத்தை கொஞ்சம் கூடி சகித்து கொள்ள முடியாது என்பதே அரசின் கொள்கை இக்கொள்கை அடிப்படையில் பாதுகாப்புப் படையினர் என்றும் தீவிரவாதிகளை தேடிக் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார் பெரும் எண்ணிக்கையில் தீவிரவாதிகள் ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் தீவிரவாதிகளக்கு எதிரான நடவடிக்கைகளில் உயிர்த் தியாகம் செய்ய நேரும் பாதுகாப்புப் படையினரின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் பல்வேறு மாநிலங்களும் தீவிரவாதத்திற்கு எதிராக சிறப்பு படைகளை உருவாக்கி இருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வலுவான பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியா ஒன்றே நமக்கு தேவை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அவசரநிலையை அச்சமின்றி எதிர்த்த அனைவருக்கும் நாடு தலை வணங்குவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் சுகாதார குறியீடு குறித்து இன்று நிதிஆயோக் வெளியிட்டள்ள பட்டியலில் கேரளம் ஒட்டுமொத்த செயல்பாட்டில் முதல் இடம் வகிக்கிறது புதுச்சேரியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுப் பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்